நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது தமிழக சுட்டப்பேரவை முன்னாள் தலைவர் பி ஹெச் பாண்டியன் இன்று சென்னையில் காலமானார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் யாருடைய உரிமையும் பறிபோகாது என்று பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டம் நாளை குவஹாத்தியில் தொடங்குகிறது இதன் நேர்முக வர்ணனை எப்எம் ரெயின்போவில் ஒலிபரப்பாகிறது இனி விரிவான செய்திகள் ஊரக உள்ளாட்சித்தேர்தல் எவ்வித முறைகேடும் இன்றி நடைபெற்று முடிந்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது வாக்குச்சாவடிகளில் நடைபெற்றுவரும் இந்த முகாம்களில் ஏராளமானோர் விண்ணப்பம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் தலைவரும் அஇஅதிமுக வின் சட்ட ஆலோசகருமான பி ஹெச் பாண்டியன் இன்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது மறைவு அஇஅதிமுக விற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிததுள்ளனர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அண்ணா நகரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த பி ஹெச் பாண்டியன் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் தேமுதிக மதிமுக இந்திய கம்யூளிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சித்தலைவர்களும் பி ஹெச் பாண்டியன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் குருகாமிபாளையத்தில் இரவு ரோந்துப் பணியின் போது ஒரு பெண்ணை காப்பாற்ற முயன்றபோது தாக்கப்பட்டதில் காயமடைந்த சிறப்புகாவல் உதவி ஆய்வாளர் திரு முருகானந்தம் தலைமைக் காவலர் திரு கார்த்திகேயன் ஆகியோரின் தீரச் செயலையும் கடமை உணர்வையும் பாராட்டி அவர்களுக்கு ஒரு வட்சம் ரூபாய் ஊக்கத் தொகை வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அவர்களுடைய மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் விளையாட்டு முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சென்னையில் ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கிவைத்து அவர் பேசினார்

உங்களுடைய பணி சிறக்கும் அதற்கு மிக மிக முக்கியம் விளையாட்டு அதை எந்த வலகயினாலும் விளையாடலாம் அந்த விளையாட்டை இங்கே இருக்கின்ற உயரதிகாரிகள் மூலமாக இன்று தொடங்கி இருக்கீன்றிர்கள் உங்கள் மூலமாக நாட்டில் உள்ள இளைஞர்களும் பொதுமக்களும் பார்த்து தாமும் விளையாடி உடல் ஆரோக்கியத்தை பெற வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் மகிழ்ச்செயோடு வாழ வேண்டும் என்று இந்த நோத்திலே தெரிவித்து அகில இந்திய குடிமைப்பணி மற்றும் மத்திய பணி அலுவலர்களுக்கான விளையாட்டுப் போட்டியை தொடங்கிவைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்

ஈராக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பெட்ரோல் விலை உயர்வால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் கலால் வரியை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த சுட்டம் தொடர்பாக கோவாவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பேரணியில் கலந்தகொண்டு அவர் பேசினார் அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு உள்ளான சிறுபான்மையினருக்கு மனித நேய அடிப்படையில் உதவுவதற்காக இந்த திருத்தச்சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச்சுட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மக்களிடையே தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார் உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத்தும் குடியுரிமை திருத்தச்சுட்டம் எந்தவொரு பிரிவினருக்கும் எதிரானது அல்ல என்று கூறியுள்ளார்

குடியுரிமை திருத்தச்சட்டம் தொடர்பாக வீடு வீடாக சென்று மக்களிடையே விழிப்புனர்வை ஏற்படுத்தும் இயக்கத்தை பிஜேபி நாளை தொடங்குகிறது மத்திய அமைச்சர்கள் பிஜேபி யின் மூத்த நிர்வாகிகள் இந்த இயக்கத்தில் கலந்துகொள்ளவுள்ளனர் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்ளோவிலும் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா காசியாபாதிலும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கோர்பூரிலும் இந்த இயக்கத்தை தொடங்கிவைக்கின்றனர் தீவிரவாதம் அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் சர்வதேச புத்தக கண்காட்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்து அவர் பேசினார் தேசப்பிதா மகாத்மாகாந்தியின் நூற்றாண்டு பிறந்த தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த புத்தக கண்காட்சி நடத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் மகாத்மா காந்தியின் போதனைகளான அமைதி சகோதரத்துவம் உலக அளவில் இன்றளவும் தேவைப்படுவதாக உள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார்

உலக ப்ரைலி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன

பூரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு பரமபத வாசல் திறப்பு நாளை மறுநாள் நடைபெறுகிறது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது முதலாவது போட்டி அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் நாளை இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது